உச்ச உயர் தீவிரப் புயலாக உருவெடுத்த ஃபானி புயல் இன்று ஒடிஸா மாநிலம் பூரி அருகே கரையைக் கடந்தது

பூரி குர்தா கஞ்சம் மற்றும் ஜகத்சிங்பூர் பகுதிகளில் நேறிரவு முதலே கனமழை கொட்டியதாகவும் பூரி நகரம் மற்றும் சுற்றுப்புறப் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதாகவும் தகவல்கள் கூறுகின்றன புவனேஸ்வர் உட்பட ஒடிஸா மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக் கணக்கான மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் சாய்ந்தன பெரும் எண்ணிக்கையில் குடிசை வீடுகள் சேதம் அடைந்தன பூரி மற்றும் இதர இடங்களில் மொபைல் தொலைபேசி சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது புவனேஸ்வர் நகரில் மின் இணைப்பு துண்டிக்கப் பட்டுள்ளது

மேற்குவங்கம் மற்றும் கடலோர ஆந்திரப் பகுதிகளிலும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் வைக்கப் பட்டிருந்தனர் புயலால் பாதிக்கப் பட்டவர்களுக்கு உதவ மத்திய உள்துறை அமைச்சகம் இலவச தொலைபேசி எண்ணுடன் கூடிய கட்டப்பாட்டு அறை ஒன்றை செயல்படுத்தி வருகிறது ஒடிஸா அரசும் அவசரகால உதவிகளை வழங்க தொலைபேசி எண் ஒன்றை அறிவித்துள்ளது புயல் காரணமாக நாளை வரை பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகளுக்குத் தேவையான உதவிகளை வழங்க கிழக்குக் கடலோர ரயில்வே நிர்வாகமும் தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளது ஃபானி புயல் இன்று மாலைக்குள் அதிதீவிரப் புயலாக சற்றே வலுக்குறையும் என்றாலும் கொல்கொத்தா உட்பட மேற்குவங்கத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மாலை முதல் நாளை காலைன வரை கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வுத் துறை தெரிவித்துள்ளது நாளை புயல் வங்கதேசத்திற்குள் நுழைந்த பின்னர் இந்தியா வில் நிலவரங்கள் இயல்பாகும் என்றும் எதிர்பார்க்கப் படுகிறது

முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் பல்வேறு மாநிலங்களில் தீவிரப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ரஜஸ்தான் மாநிலம் ஹின்டான் பகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டத்தில் பேசுகையில் ஃபானி புயல் பாதிப்புகள் குறித்து ஒடிஸா மேற்கு வங்கம் ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசுகளை மத்திய அரசு தொடற்சியான முறையில் தொடர்புகொண்டு வருவதாகவும் புயல் பாதித்த பகுதிகளில் உதவி மீட்புப் பணிகளை மேற்கொள்ள ஆயிரம் கோடி ருபாய்க்கு மேல் நிதி விடுவிக்கப் பட்டுள்ளதாகவும் கூறினார் தேசிய பேரிடர் மீட்புப் படை கடலோரக் காவல்படை கப்பற்படை மற்றும் ராணுவத்தினர் உதவி மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப் பட்டுள்ளதாகவும் மத்திய மாநில அரசுகளின் இந்த கூட்டு முயற்சி ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்னும் லட்சியத்திற்கு நல்ல எடுத்துக்காட்டு என்றும் அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று மத்தியப் பிரதேச மாநிலம் ரேவா மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில் காங்கிரஸ் கட்சியின் நியாய் திட்டத்தினால் மக்களின் வங்கிக் கணக்கில் செலவுக்கு பணம் கிடைக்கும் என்பதால் நாட்டின் பொருளாதாரத்தில் புதிய உத்வேகம் கிடைக்கும் என்றார் பணமதிப்பு நீக்கம் மற்றும் ஜிஎஸ்டி அமலாக்கத்தினால் மக்களிடமிருந்து பறிக்கப் பட்ட அதிகாரங்களை மீண்டும் வழங்குவதாக இத்திட்டம் அமையும் என்றும் அவர் கூறினார் நியாய் திட்டப் பலன்ககள் தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்களின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப் படும் என்றும் அவர் தெரிவித்தார்

மனுதாரரின் சார்பில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி அவசர மனுவாக இதை விசாரிக்க வேண்டுமென கோரியபோது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதி திரு தீபக் குப்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது

தனபால் நோட்டீஸ் அனுப்பியதை ஆட்சேபித்து திமுக உச்ச நீதிமன்றத்தை அணுகியுள்ளது

ராஜேந்திரன் மனுக் கொடுத்த்தைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் இந்த எம்எல்ஏ க்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் பேரவைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லாத் தீர்மானம் கொண்டுவரவும் திமுக ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துள்ள நிலையில் எம்எல்ஏ க்களைத் தகுதிநீக்கம் செய்வதுபோன்ற எந்த நடவடிக்கையிலும் பேரவைத் தலைவர் ஈடுபடக் கூடாது என்று திமுக வின் மனுவில் வலியுறுத்தப் பட்டுள்ளது இந்த மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பேரவைத் தலைவருக்கு எதிரான திமுக வின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மக்கள் நீதி மய்யம் ஆதரிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு கமலஹாசன் தெரிவித்துள்ளார்

புதுவையில் உள்ள தனியார் பள்ளிகள் அரசால் நிர்ணயிக்கப் பட்டதை விட அதிகக் கட்டணம் வசூலிப்பதைத் தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாநில பிஜேபி தலைவர் திரு

இத்தகைய பள்ளிகளை கட்டுப்படுத்தவும் உரிமத்தை ரத்து செய்யவும் ஒருவார காலத்தில் அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் பிஜேபி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் என்றும் அவர் தெரிவித்தார்

சாமிநாதன் வலியுறுத்தினார் இத்தகைய போரட்டங்களுக்கு பஜேபி ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் கூறினார் திருக்கனூரில் இன்று தாயுடன் சண்டை போட்டு தாக்க முயன்ற தம்பியை உருட்டுக் கட்டையால் தாக்கிக் கொலை செய்த அண்ணனை போலீசார் கைது செய்துள்ளனர்

கொலை செய்யப்பட்டவரின் உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவைத்துள்ளனர்

ஆச்சார்யாபுரம் பாலத்திற்கு அடியில் கஞ்சா விற்பனை நடப்பதாக தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து போலீசார் அந்த இடத்திற்கு விரைந்து சென்றனர் போலீசாரைக் கண்ட உடன் தப்பிய ஓடிய கும்பலை போலீசார் விரட்டிப் பிடித்து இவ்வாறு நடவடிக்கை எடுத்தனர் தமிழக அரசின் அம்மா காப்பீட்டுத் திட்டத்தைப் போல புதுவையிலும் காப்பீட்டுத் திட்டம் ஒன்றை அமல்படுத்த முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நடவடிக்கை எடுக்கவேண்டுமென புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு கோரியுள்ளது புதுவையில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை தமிழக அரசின் அம்மா காப்பீட்டுத் திட்டப் பயனாளிகளுக்கு வழங்கும் முன்னுரிமையை உள்ளூர் நோயாளிகளுக்கு வழங்குவதில்லை என்றும் ஜிப்மரில் ஒப்பந்தத் தொழிலாளர்கள் கூட வெளி மாநிலங்களில் இருந்தே வரவழைக்கப் படுவதாகவும் இந்த அமைப்பு அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளது அரசு சார்பில் காப்பீட்டுத் திட்டம் கொண்டுவந்தால்தான் இந்நிலை மாறும் என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப் பட்ட அரசுக்கு நீதிமன்றமே அதிகாரம் அளித்துள்ளதால் புதுவை ஜிப்ம ரில் உள்ளூர் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கத் தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் இந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது

மின் நுகர்வோர் தங்கள் பகுதியில் ஏற்படும் மின்தடை பற்றிய தகவல்களை குறுஞ்செய்தி மூலம் அறிய மின்துறை அலுவலகத்தில் செல்போன் எண்ணை பதிவு செய்துகொள்ளலாம் என்றும் அறிவிக்கப் பட்டுள்ளது

மற்றொரு பெண்ணுக்கு காயம் ஏற்பட்டது குடித்துவிட்டு கார் ஒட்டிய நபரை மக்கள் பிடித்துத் தாக்கி பின்னர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் வில்லிவாக்கம் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவுசெய்து விசாரித்து வருகின்றனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒடிசா வில் இன்று ஃபானி புயல் கரைகடந்த பகுதிகளில் உதவி மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன

புதுவையில் உள்ள தனியார் பள்ளிகளில் கல்விக் கட்டணத்தை முறைப் படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கவேண்டுமென மாநில பிஜேபி தலைவர் திரு